வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புவனேஸ்வரத்தில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் அவர் இன்று முதலாவது பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார் இரக்க உணர்வோடு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையின் குறிக்கோளாகக் கொள்ள வேண்டும் என அவர் இளம் மருத்துவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்

வெங்கையா நாயுடு அஞ்சலி செலுத்தினார் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் கூட்டத்தை தேர்தல் ஆணையம் வரும் திங்கட்சிழமை டெல்லியில் கூட்டியுள்ளது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன வாக்காளர் பட்டியலின் நம்பகத்தன்மை குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது மக்களவைக்கும் சில மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் வர இருப்பதை முன்னிட்டு பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது சட்ட மேலவை தேர்தலுக்கான செலவுக்கு உச்சவரம்பு அரசியல் கட்சிகளின் செலவை முறைப்படுத்துவது ஆகியவை இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது தணிக்கை செய்த தேர்தல் செலவின அறிக்கையை உரிய சமயத்தில் சமர்ப்பிப்பது போன்ற விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது வடக்கு காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் நேற்றிரவு கன்னிவெடி ஒன்று வெடித்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் ராணுவ வீரர்களின் குழு ஒன்று எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே ரோந்துப் பணியில் ஈடுபட்டு இருந்த போது கன்னிவெடி வெடித்து வீரர் பலியானார் உத்தரபிரதேசத்தில் காக்ரா நதியோர மாவட்டங்கள் பலவற்றில் வெள்ள நிலமை தொடர்ந்து மோசமாகவே உள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அதிகாரிகளின் விடுமுறையை மாநில அரசு ரத்து செய்ததுடன் மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டு உள்ளது வெள்ளம் பாதித்த சில மாவட்டங்களை மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் விமானம் மூலம் நேற்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பைசாபாத் கோண்டா பாரபங்கி மாவூ சீதாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காக்ரா வெள்ளம் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது

இதற்கிடையே மந்தாகினி நதி சித்ரகுட் பகுதியில் அபாய அளவுக்கு மேலே பெருக்கெடுத்து ஒடுகிறது இடைவிடாமல் பெய்யும் மழையினால் மா நிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தால் கூழப்பட்டுள்ளன முன்னால் பிரதமர் மறைந்த அடல் பிகாரி வாத்பாய் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் திரு அந்தோணியோ குட்ரஸ் பாராட்டியுள்ளார் நியூயார்க்கில் உள்ள இந்தியாவின் நிரந்தர ஐநா தூதரகத்திற்கு சென்ற திரு குட்ரஸ் வாத்பாயின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார் முதலாவது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டின் போது தாம் முதன்முதலாக வாத்பாயை சந்தித்ததாக அவர் கூறினார் இந்தியாவிலும் உலகிலும் அமைதி ஏற்பட வாத்பாய் சுயநலமற்று பாடுபட்டார் என்றும் ஐநா பொதுச் செயலர் பாராட்டினார்

நேற்று அவர் குடகில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் மடிக்கேரியில் செய்தியாளர்களிடம் பேசினார் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் தனது எம்

இதற்கிடையே குடகு பகுதியில் நிலச்சரிவுகளாலும் வென்ளத்தாலும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் நிவாரண முகாம்கவில் இருந்த தங்கள து இருப்பிடங்களுக்கு திரும்பத் தொடங்கியுள்ளன ர் நாட்டின் முப்படைகளில் பெண்கள் அதிக அளவில் சேர வேண்டும் என்பதே தமது விருப்பம் என பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சிதாராமன் கூறியுன்னார் சென்னையில் நேற்று பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஐஐட் ஐஎம் ஐஐஇசி போன்ற நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருந்து சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐஏஎஸ் அல்லது ஐஎப்எஸ் சில் உள்ளது போலவே மிகக் குறைவாக உள்ளது என்று குறிப்பிட்டார்

இதற்காக பள்ளிப் பாடத் திட்டத்தில் அடிப்படையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றார் விழாவில் பேசிய மாநில கல்வி அமைச்சர் திரு கேஏ செங்கோட்டையன் சென்ற ஆண்டில் திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம் அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கன் வெற்றி பெற உதவும் என்றார்

முன்னதாக கடற்கரை சாலையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது காந்திதடலில் வைக்கப்பட்டு இருந்த அஸ்திக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மலரஞ்சலி செலுத்தினார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ராதாகிருஷ்ணன் திரு கோகுலகிருஷ்ணன் முன்னாள் மக்களவை உறுப்பினர்கள் திரு ராம்தாஸ் திரு கண்ணன் உள்ளிட்ட பலர் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இரங்கல் கூட்டத்தில் பேசியவர்கள் நாட்டிற்கு வாத்பாய் ஆற்றிய தொண்டுகளை நினைவு கூர்ந்தனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதர அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் வாஜ்பாயின் அஸ்திக்கு நேற்று அஞ்சலி செலுத்தியதால் இன்று கடற்கரையில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்திற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் சிறப்பு ரயில் இன்று தனது முதல் பயணத்தை தொடங்கியது

எனினும் இந்த எஞ்சின் பழுது நீக்கப்பட்டு சென்னை எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது

இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சிராபள்ளி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு உதயகுமார் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

மாநிலத்தின் அறுவடைத் திருநாள் எனக் கூறப்படும் ஒணம் பண்டிகை இந்த ஆண்டு மாநிலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ள சேதத்தால் ஆரவாரமின்றி கொண்டாடப்பட்டது வழக்கமாக விருந்துகள் அத்தப்பூ கோலம் நாட்டுப்புற பாடல்கள் படகுப் போட்டிகள் என ஓணம் கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்கும்

கேரள அரசு சார்பில் இவ்வாண்டு ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட மாட்டாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது பல்வேறு நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் ஒணம் விழாவை கொண்டாடுவதில்லை என்று முடிவெடுத்து இருந்தன தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள மலையாள மக்களும் ஒணம் பண்டிகையை இன்று சிறப்பாகக் கொண்டாடினர் குடியரசுத் தலைவர் இரு ராம்நாத் கோவிந்த்

நரேந்திரமோடி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்டோர் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு ஒணம் வாழ்த்து தெரிவித்துள்ளன ர் விழுப்புரத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தமிழக அமைச்சர் திரு சிவி சண்முகம் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வரும் ஜனவரி முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை அரசு தடை செய்துள்ளது தடை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற பேரணி தலைமை மருத்துவமனையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை சென்றது பிளாஸ்டிக் அபாயம் குறித்த துண்டு பிரகரங்கள் பேரணியின் போது வழங்கப்பட்டன பேரணியின் போது விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் கொண்டு செல்லப்பட்டன இந்தப் பேரணியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சுப்ரமணியம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ராணுவத்தில் சேவை செய்ய முன்வருமாறு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பெண்களை கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் பிரதமர் மறைந்த வாத்பாயின் அஸ்தி புதுச்சேரி கடலில் இன்று கரைக்கப்பட்டது புதுச்சேரிக்கும் சின்னபாபு சமுத்திரத்திற்கும் இடையேயான பழமை வாய்ந்த சுற்றுலா சிறப்பு ரயில் தனது சேவையை இன்று துவக்கியது